டெல்லியில் இன்று காலமான முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார் புதுவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீர் சேமிப்பு குறித்து விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் திரு வி

மத்தியப் பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் உத்தர பிரதேசத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் பீகார் ஆளுநராக தற்போது உள்ள திரு லால்ஜி டான்டன் மத்திய பிரதேச ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார்

டான்டனுக்கு பதிலாக திரு ஃபாகு சவுகான் பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக திரு ஜக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் திரிபுரா ஆளுநராக திரு ரமேஷ் பயஸ் நாகாலாந்து நியமிக்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நியமனங்கள் இவர்கள் பதவியேற்கும் நாளில் இருந்து அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கார்கில் வெற்றி தினத்தின் இருபதாம் ஆண்டு நிறைவை ஒட்டிய ஒரு வார கால கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் கார்கில் போரில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இத்தருணத்தில் தாம் தலை வணங்குவதாக போர் நினைவுச் சின்ன பார்வையாளர் பதிவேட்டில் அவர் கருத்து வெளியிட்டார் சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரங்களையும் மறு ஆய்வு செய்தார் தொடர்ந்து கத்துவா மற்றும் சம்பா மாவட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு முக்கிய ஆற்றுப்பாலங்களை திரு ராஜ்நாத்சிங் திறந்து வைத்தார் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்து கொண்டார் ஏழைகளுக்குத் தேவையான உதவிகளை வழங்குவதற்கான அரசின் பொறுப்பில் பெரும் பணக்காரர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே பட்ஜெட்டில் பெரும் பணக்காரர்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நகரத்தார் சமூகத்தினரின் நான்காவது சர்வதேச வர்த்தக மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பெரும் பணக்காரர்கள் இருப்பதாகவும் ஸ்டார்ட்அப் நிறுவனங்களைத் தொடக்கத் தேவையான பல்வேறு சலுகைகளும் பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகவும் கூறினார் இளைஞர்கள் வர்த்தகம் புரிய தேவையான உதவிகளை அரசு மற்றும் வங்கிகளும் மற்றவர்களும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் பட்ஜெட்டில் இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் வர்த்தகம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் முன்னோடிகளாகத் திகழ்வதை சுட்டிக் காட்டிய அவர் அடுத்த தலைமுறையில் இந்தியர்களே உலகின் குருவாக திகழ்வார்கள் என்றார் கார்பொரேட் நிறுவனங்களை போல அறிவியல் ஆராய்ச்சி அமைப்புகளும் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இன்று ஹைதராபாதில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்திற்குச் சொந்தமான அறிவியல் ஆய்வுக் கூடங்களை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் மக்களின் துயரங்களை போக்குவதற்கான அறிவியல் பூர்வ தீர்வுகளை தாங்களாகவே முன்வந்து கண்டுபிடிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் முன்னதாக ஹைதராபாத்தில் உள்ள செல் அறிவியல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் அதிநவீன மரபணு வரிசைமுறை வசதியை மத்திய சுகாதார அமைச்சர் தொடக்கி வைத்தார் முன்னாள் டெல்லி முதல் அமைச்சர் திருமதி ஷீலா தீச்ஷித் புதுடெல்லியில் இன்று காலமானார்

ஷீலா தீச்ஷித் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்காய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அன்சாருல்லா தீவிரவாத அமைப்பை நிறுவ சிலர் முயன்றதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் இன்று சென்னை மதுரை நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த பல இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்

தமிழகத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சிறப்பாகக் பழனிசாமி அறிவித்துள்ளார்

ஆண்டுதோறும் ஒரு இந்திய மொழியிலும் ஒரு உலக மொழியிலும் திருக்குறள் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படும் என்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் பெயரில் தமிழ் ஆய்விருக்கை உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் வாரணாசி இந்து பல்கலைக்கழகம் குவஹாத்தி பல்கலைக்கழகம் மற்றும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் தென்னிந்திய மொழிகள் துறையில் தலா ஒரு தமிழ் உதவி பேராசிரியர் பணியிடம் உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதா தமிழக அரசுக்கு ஏற்புடையது அல்ல என்றும் இம்மசோதாவை விலக்கிக்கொள்ள தமிழக அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சட்டமன்றத்தில் இதுதொடர்பாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அவர் மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதா அமலுக்கு வந்தால் தமிழகத்திற்கு சொந்தமாக கேரளப் பகுதியில் உள்ள முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட அணைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்திற்கு சென்றுவிடும் என்றும் இதனால் இத்தகைய அணைகள் மீதான தமிழக அரசின் உரிமைகள் பறிக்கப்படும் என்றும் கூறினார் இம் மசோதாவை சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதையும் தமிழக அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் புதுவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத் தொடரில் மாநிலத்தின் நீர்வள நிலவரம் குறித்தும் நீர் சேமிப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தற்போது நீர் பற்றாக்குறை இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இதற்கு வாய்ப்பு இருப்பதால் நீர் சேமிப்பு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் இக்கூட்டத்தில் சேகரிக்கப்படும் என்றார் மத்தியில் ஆளும் பிஜேபி கர்நாடகத்தில் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளால் ஆளப்படும் எல்லா மாநிலங்களுக்கும் தொல்லை கொடுப்பதாக திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஜேடிஎஸ் எம்எல்ஏக்களை பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சிகள் நடந்திருப்பதாகவும் கர்நாடக அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க அம்மாநில ஆளுநர் காலக்கெடு விதித்திருப்பது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஜனநாயகப் படுகொலை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கர்நாடகத்தை போன்ற நிலவரம் புதுவையில் ஏற்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு எதையும் சந்திக்க தாங்கள் தயார் என்று திரு நாராயணசாமி பதிலளித்தார்

உத்தரபிரதேசத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்று புதுவையில் மாணவர் காங்கிரஸ் தொண்டர்கள் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரபிரதேசத்தில் உள்ள பிஜேபி அரசை கண்டித்து இப்போராட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதே பிரச்சினை தொடர்பாக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நாளை தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது மாஹே தொகுதியின் வளர்ச்சிக்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் வலியுறுத்தி வரும் கோரிக்கைகளை நிறைவேற்றத் தேவையான நிதியை புதுவை அரசு வரவிருக்கும் பட்ஜெட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என சிபிஎம் கோரியுள்ளது இது தொடர்பாக மாஹே மற்றும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிபிஎம் நிர்வாகிகள் வரும் திங்கட்கிழமை புதுவையில் பேரணி ஒன்றை நடத்தி முதலமைச்சரிடம் மனு கொடுப்பார்கள் என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

டெல்லியில் இன்று காலமான முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார் புதுவையில் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீர் சேமிப்பு குறித்து விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் திரு வி